வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது

சுயசா்பு இந்தியா இயக்கம் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

செலுத்தப்படுகிறது நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலத்திற்கான தேசிய விருது தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது

ராமநாதன் அரையறுதிக்கு முன்னேறியுள்ளார்

அசம்பாவிதங்கள் இன்றி வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வால்மிகீ நகர் மக்களவைத் தொகுதி இளடத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் தற்போது நனடபெற்று வருகிறது

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் சுயசா்பின் முக்கியத்துவத்தை இந்த நோய்த்தொற்று நமக்கு உணா்த்தி இருப்பதாகவும் அவா் கூறினார் இதனைக் கருத்தில்கொண்டுதான் குயசாா்பு இந்தியா இயக்கம் அறிவிக்கப்பட்டதாகவும் அவா் தெரிவித்தார் இது இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார் இளைஞர்கள் தங்களது புதுமை கண்டுபிடிப்புகளை எளிதாக காட்சிப்படுத்துவதற்கு வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலும் இளைஞர்கள் எளிதாக தொழில் புரிவதற்கும் சுயசார்பு இந்தியா இயக்கம் உதவிடும் என்றும் அவர் கூறினார் இந்த நோய்த்தொற்று அலத்தில் நமது அன்றாட பணிகளை மேற்கொள்வதில் தகவல் தொழில்நட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ராமன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதைச் சுட்டிக்காட்டிய பிரதமர் இளம் விஞ்ஞானிகளுக்கு உந்து சக்தியாக அவர் திகழ்ந்து வருவதாகத் தெரிவித்தார்

ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார்

முகக்கவசம் அணிவது தளிநபர் இடைவெளியை பின்பற்றுவது கைகளை சோப்புபோட்டு அடிக்கடி கழுவுது போன்றவற்றை பொதுமக்கள் முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இந்த மாநிலத்திற்கு உட்பட்ட சில மாவட்டங்களில் நோய்த்தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்த அமைச்சர் அந்த பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார்

ராஜேஷ் பூஷன் பரிசோதனை எண்ணிக்கையை அதிகிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மத்திய தலைமை தகவல் ஆணையராக திரு

வா்தன் குமார் சின்ஹா இன்று பதவியேற்றுக் கொண்டார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார்

நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலத்திற்கான தேசிய விருது தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய அளவில் நீர் ஆதாரங்களை புனரமைப்பு செய்வதில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்களில் வேலூர் முதலிடத்தையும் கரூர் இரண்டாமிடத்தையும் பிடித்துள்ளன நீர் சேகரிப்பு பணிகளில் பெரம்பலூருக்கு இரண்டாம் இடம் கிடைத்துள்ளது சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புக்கான இரண்டாம் பரிசுக்கு மதுரை மாநகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்னக சிறப்பாக செயல்பட்டதற்கான விருது தென்னிந்திய அளவில் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பிள் ஒருங்கிணைப்பாளர் திரு மணிகண்டனுக்கு வழங்கப்பட்டுள்ளது இப்பிரிவில் இரண்டாவது பரிசுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சக்திநாதன் கணபதி பாண்டியன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் கோவிட் சிகிச்சை பிரிவினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் நேரில் பார்வையிட்டார் அப்பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளிடம் சிகிச்சை முறைகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார்

இந்த மருத்துவமனையின் முதல்வர் மற்றும் மருத்துவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார்

மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர்

இவர்கள் முழு பாதுகாப்பு கவச உடை அணிந்து இப்பிரிவை பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஐபிஎல் கிரிக்கெட் இறதிப்போட்டிக்கான இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு ஹைதராபாத் அணி முன்னேறியுள்ளது